பதிவாகியுள்ளன

சாட்டியுள்ளது

அணியை வென்று கோப்பையை கைப்பற்றியது

பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதுர் திரு நரேந்திர மோடி மத்தியப்பிரதேசும் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் நிலையான அரசினால் மட்டுமே ஊழல் மற்றும் தீவிரவாதத்தை அகற்ற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வளர்ச்சிக்கு எதிரான கூட்டணி என்றும் அவர் கூறினார் மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயன் அடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஊழலற்ற நிர்வாகத்தை தமது தலைமையிலான மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க பிஜேபி தலைமையிலாள மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய வேலைவாய்ப்புக்களை உருவாக்கவும் போதிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா இமாகவப் பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனுக்காக நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டார் பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகிவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தத் தேர்தலில் வெற்றி பெற்று பிஜேபி மீண்டும் ஆட்சிப்பொறுப்பை ஏற்கும் என்று திரு அமீத் ஷா நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் தவறான கொள்கைகள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

அஇஅதிமுக திமுக மற்றும் அதன் கூட்டணிக் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்குச்சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் விவசாயிகளின் நலன் காக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு செயல்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் தடுப்பணை கட்டும் திட்டம் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சொட்டு நீர் பாசனத்திற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார் குடிநீர் பிரச்னைக்கு தீர்வு காண அஇஅதிமுக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் அஇஅதிமுக அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அரவக்குறிச்சி சுட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் அஇஅதிமுக அரசு பல்வேற ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கான இஸ்ரோவின் இரண்டு வார கால கோடை பயிற்சி முகாம் இன்று தொடங்குகிறது ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருந்து மூன்று மாணவர்கள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பேச்சுப்போட்டி கட்டுரைப்போட்டி அறிவியல் விநாடி விநா என் சி சி என் எஸ் எஸ் அறிவியல் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவற்றில் மாணவர்கள் கொண்டுள்ள ஈடுபாட்டின் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இந்த திட்டம் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்ளவும் அவற்றை தயாரித்தல் ஏவுதல் போன்ற பணிகளை நேரில் பார்த்து அறியவும் மாணவர்களுக்கு இது அரிய வாய்ப்பை வழங்கியுள்ளது சென்னையிலிருந்து ஜெயசிங் உதகை தாவரவியல் பூங்காவில் மலர்க்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதில் மலர்களால் நாடாளுமன்ற கட்டடம் போன்று அமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக ஏராளமானோர் தற்போது குவிந்துள்ளதாக சுற்றுலா பயணி ஒருவர் தெரிவித்தார்

வலிமையான நாடுகள் ஆயுத உற்பத்தியை நிறுத்தினால் தீவிரவாதம் இருக்காது என்று இலங்கை அதிபர் திரூ மைத்ரி பால சிறிசேனா கருத்து தெரிவித்துள்ளார்

மகாராஷ்ட்டிராவின் ீயடபாயச மாவட்டத்தில் நேற்று நில அதிர்வு உணரப்பட்டது

அஸ்ஸாமில் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள ழயடையமயளே மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு நேற்று பிற்பகல் மூன்று மணி நேரம் தளர்த்தப்பட்டது ஒடிசா மாநிலத்தில் ஃபோனி புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்தியக்குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர் கேரள மாநிலம் திருச்சூரில் பூரம் திருவிழா நேற்று தொடங்கியது

ஒகனேக்கலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

ீநசவா ல் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி காலை ஏழரை மணிக்கு தொடங்குகிறது